இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தெலங்கானா கர்நாடகா மாநிலங்களின் ககாதாரத்துறை அமைச்சர்களுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டாா்

மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது

மத்திய அரசு உருவாக்கியுள்ள வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இன்று சிங்கப்பூர் பங்ளாதேஷ் மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஏர் இண்டியா விமானம் மூவம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர்

இவர்களை மத்திய வெளியுறவுத் அமைச்சர் திரு ஜெயசங்கர் வரவேற்றுள்ளார் இது தொடாபாக வெளியிட்டுள்ள தமது டுவிட்டா செய்தியில் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மத்திய விமாள போக்குவரத்துத் துறை

சமுத்திர சேது திட்டத்தின்கீழ் மாலத்தீவிலிருந்து இந்திய கடற்பளட கப்பல் ஐ என் எஸ் ஜலஸ்வா முலம் இரண்டு கப்பல்களில் சுமார் இரண்டாயிரம் இந்தியர்கள் அழைத்து வரப்படவுள்ளனர்

வெளிநாடுகளிலிருந்து வரும் இந்தியா்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு இருப்பதற்கான சில அறிவுறுத்தல்களை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது அதன் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்துள்ளவா்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் தனியார் ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் உள்ளிட்டவை அவர்களுக்கான பிரத்யேக அறைகளை ஒதுக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளது அவர்கள் தங்கி இருக்கும் அறைகள் அளைத்து வசதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென்றும் கூறியுள்ளது அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளது

அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் விருந்தினர்கள் யாரும் அனுமதிக்கப்படக் கூடாது என்றம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இவர்கள் அளைவரும் கட்டாயமாக ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம செய்து கொள்ள வேண்டுமென்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது

காயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்கள் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது இநத சும்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்ச் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகக் கூறியுள்ளார் இந்த சும்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடுமபத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடியும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ரயில்வே அமைச்ச் திரு பியூஷ்கோயலை தொடர்பு கொண்டு விபத்து தொடர்பாள விவரங்களை பிரதமர் கேட்டறிந்தார் இந்த விபத்து தமக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்ச் திரு உத்தவ் தாக்ரே தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த சும்பவத்தில் உயிரிழந்தவா்ளின் குடும்பத்திற்கு தவா ஐந்து வட்சும் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய பிரதேச மாநில மாநில முதலமைச்சா் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவித்துள்ளாா் இறந்தவா்களின் உடல்களை அவா்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்ய உயாமட்ட அதிகாரிகளைக் கொண்ட குழு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினம் தனியார் ரசாயன ஆலையில் மீண்டும் விஷ வாயு கசிவு ஏதும் ஏற்படவில்லை என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று ஏற்பட்ட கசிவை சரி செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் விபத்து ஏற்ட்ட பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக இன்று காலை பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த விபத்து குறித்து அமைச்சர்கள் மற்றும் உரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

இது தொடர்பாள மனுவினை விவசாரணை செய்த நீதிபதி திரு வினித் கோத்தாரி தலைமையிலான அமர்வு இன்று இதறகான உத்தரவை பிறப்பித்தது

மதபான விற்பனை தொட்பாக உயர்நீதிமன்றம் பிற்பபித்த உதத்ரவை முறையான செயல்டடுத்தவில்லை என்றும் அதன் காரணமாக மதுபாள கடைகளை மூட வேண்டுமெனறும் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது

இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினாா

நாட்டிலேயே தமிழகத்தில்தான் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து அச்சம் வருவது குறித்து கொள்ளத்தேவையில்லை என்றும் கூறினாா்

தமிழகத்தில்தான் உயிரிழப்பும் குறைவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்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

தமிழ் திரைப்படம் மற்றும் சின்னத்திரை தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது வரும் திங்கட்கிழமை முதல் உரி அனுமதியை பெற்று மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் அனைத்து கட்டுப்பாடுகளையும் பின்பற்றி பணிகளை தொடங்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது இதன்படி இந்த பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் உரிய சீட்டு பெறுவதுடன் சமூக இடைவெளியை பின்பற்றுவது முக கவசம் அணிவது மற்றும் கிருமி நாசினி பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது